சொந்த மாநிலத்திற்கு திரும்பியுள்ள தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் புதிய திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார்

நாட்டின் ஒரு அங்குல நிலத்தைக்கூட அந்நியருக்கு விட்டுத் தர முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

தயார்நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

செயல்படுத்தப்படும் என்று உணவு அமைச்சர் திருகாமராஜ் கூறியுள்ளார்

நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற துவக்க விழாவில் பீகாரிலிருந்து அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் துணை முதலமைச்சர் திரு சுசில்குமார் மோடி ஆகியோர் கலந்து கொண்டனர் பீகார் மாநிலம் ககாரியா மாவட்டத்தில் உள்ள டெலிஹார் கிராமத்தில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது

நமது நாட்டில் கிராமங்களில் உள்ள மக்கள் தொகை ஐரோப்பாவில் உள்ள அனைத்து நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

நாட்டின் ஒரு அங்குல நிலத்தைக்கூட அந்நியருக்கு விட்டுத் தர முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் சீனா வுடனாள எல்லைப் பிரச்சினை குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று அனைத்துக் கட்சித் தலைவா்களுடன் காணொலிக் காட்சி மூலம் ஆலோசனை நடத்தியபோது இதனைத் தெரிவித்தாா்

எல்லையை பாதுகாப்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ரானுவத்திற்கு முழுசுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இப்பிரச்சினையில் இந்தியா தனது நிலைப்பாட்டை ராஜிய ரீதியிலும் சீனாவிடம் தெளிவாக எடுத்துரைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நமது எல்லையைப் பாதுகாக்கும் வீரர்களுக்கு நாடே ஒன்றுபட்டு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட பிரதமர் அவர்களின் துணிச்சலான செயல்பாடுகள்மீது நமக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் குறிப்பிட்டார் எல்லையில் நடந்து கொண்ட விதம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு மிகுந்த மனவருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்தியாவைப் பொறுத்தவரை அமைதியையும் நட்புறவையும் விரும்புகிறது என்றும் அதேநேரத்தில் இறையாண்மையை பாதுகாக்க மிகுந்த முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தக் கூட்டத்தில் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரும் பேசினர் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் எல்லையை பாதுகாக்கும் ரானுவ வீரர்களுக்கு ஒட்டுமொத்த தேசமே ஆதரவாக இருப்பதாக கூறினர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாகவும் அவர்கள் உறுதி அளித்தனர்

நிர்மவா சீதாராமன் கூறியுள்ளார் தில்லியில் நேற்று வர்த்தக சபை உறுப்பினர்களிடையே காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் இந்தியாவின் வளர்ச்சியில் தொழில்நிறுவனங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்று தெரிவித்தார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான கடனுதவிகளை பிரதமர் திரு

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

மருத்துவர்கள் செவிலியர்களின் சிறப்பான பணியால் தமிழகத்தில் இந்நோய்த் தொற்றால் குணமடைந்து வருவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

செகண்ட்ஸ் ஊரடங்கு உத்தரவை நீட்டிக்கும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை என்றும் முதலமைச்சர் கூறினார் இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசியல் கட்சிகளும பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார்

திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை மத்திய அரசிடம் தமிழக அரசு தெரிவித்துள்ளது என்று கூறினார் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு தூர்வார எடுத்துக் கொள்ளப்பட்ட அனைத்துப் பணிகளும் முடிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் யோகா பயிற்சியின் மூலம் சுகாதாரமிக்க இந்தியாவை உருவாக்க முடியும் என்று மத்திய இணை அமைச்சா் திரு பிரகலாத்சிங் பட்டேல் கூறியுள்ளாா் சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் நாட்டு மக்கள் அனைவரும் சூரிய நமஸ்காரம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார்